சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இன்றுகாற்றழுத்ததாழ்வு அரபிக் கடலில் பகுதிஉருவாகஉள்ளதாகவும் இது புயலாகவலுவடைந்துஒமனைநோக்கிநகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வங்கக்கடலில் வரும் திங்கட்கிழமைகாற்றழுத்ததாழ்வு பகுதிஉருவாகவாய்ப்பு உள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது மாநிலம் முழுவதும் நேற்றுமுதல் பரவலாகமழைபெய்துவருகிறது இதன்காரணமாகதாம்வானபகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மழைகாரணமாகசென்னை நெல்லை தூத்துக்குடிமாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் காஞ்சிபுரம் திருவள்ளுர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்றுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது பவானிசாகர் அணைக்குநீர்வரத்துஅதிகரித்துள்ளதால் கரையோரபகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குசெல்லுமாறுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் பவானிசாகர் அணைமுதல் பவானிவரைஆற்றங்கரையோரபகுதிகளில் வெள்ளஅபாயஎச்சரிக்கைகுறித்துஒலிபெருக்கி மூலம் தெரிவித்துவருகின்றனர்

முல்லைப் பெரியாறுஅணைப் பகுதியில் நேற்றுமுதல் கனமழைபெய்துவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகஅவர் மேலும் கூறுகிறார் இதற்கிடையே மழை வெள்ளபாதிப்பைதடுப்பதற்கானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்துவிவாதிப்பதற்கானகூட்டம் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிச்சாமிதலைமையில் இன்றுசென்னையில் நடைபெறவுள்ளது இந்தகூட்டத்தில் பருவமழையைதிர்கொள்வதுமற்றும் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பருவமழையைஎதிர்கொள்வதுதொடர்பாகஏற்கனவே மூன்றுமுறைஆலோசனைநடத்திஉள்ளதாகமுதலமச்சர் நேற்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேககையில் தெரிவித்தார்

நேற்றமகுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் முழுமையாகமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகதெரிவித்தார்

வலைகளைபாதுகாப்பாகவைக்குமாறுமீனவர்களுக்குஅறிவுறுத்துமாறுஅதிகாரிகளைஅவர் படகுமற்றம் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆசிரியர் வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளசிறப்பு கேர்வு ஆசிரியர்களுக்கானபணிநியமனஆணை இம்மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்றுபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் நேற்றுவிருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் குறைந்தமாணவர்கள் உள்ளபள்ளிகளை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லைஎன்றுதெரிவித்தார்

இதற்கிடையே மத்தியஅரசின் பெட்ரோல் டீசல் விலைகுறைப்பு போதமானதுஅல்லஎன்றுகாங்கிரஸ் கூறியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திருரன்தீப் ஐந்துமாநிலசட்டப்பேரவைதேர்தல்களைகருத்தில் சுர்ஜிவாலா கொண்டேமத்தியஅரசு இந்தநடவடிக்கையைமேற்கொண்டிருப்பதாககுறைகூறினார் காப்பீட்டுகிட்டம் பிரகமரின் திருவண்ணாமலைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது ஆயுள் மற்றும் விபத்துகாப்பீட்டிற்கு இந்ததிட்டத்தைபயன்படுத்திகொள்ளலாம் என்று இந்தியன் வங்கிமேலாளர் திருசம்பத் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

ரஷ்ய அதிபர் திருவிளாடிமீர் புட்டின் அரசுமுறைபயணமாகநேற்றிரவு புதுதில்லிவந்துசேர்ந்தார் தேசியதுணைபாதுகாப்பு ஆலோசகராகதிரு ஆர் என் ரவிநியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியாவும் கஜகஸ்தானும் ராணுவஒத்துழைப்பபரஸ்பரம் மேம்படுத்துவதெனமுடிவு செய்துள்ளன இந்தியா வியட்நாம் இடையேயானகூட்டுகடலோரகாவல்படையயிற்சிநேற்றுசென்னை கடல் பகுதியில் தொடங்கியது சர்வதேசஅறிவியல் திருவிழா இன்றுலக்னோவில் தொடங்குகிறது ஜம்மு கஷ்மீரைஷட்டியஎல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்றுமீண்டும் அத்துமீறிதாக்குதல் நடத்தினர்

பூடானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்தியநேரப்படிமாலைநான்குமணியளவில் தொடங்குகிறது